நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசின் இலவச உணவு பொருட்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் பிரதம் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நள்ளிரவு முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களிலும் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம்அறிவித்துள்ளது

நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டு மக்களிடையே நேற்று மாலை உரையாற்றுகையில் இதனைத் தெரிவித்த அவர் அனைத்து முன்னெச்சரிக்கைகளுடன் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றும் அவர் கூறினார்

ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசின் இலவச உணவு பொருட்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின்கீழ் குடும்ப உறுப்பினா் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிவோ கோதுமை அல்லது அரிசியும் குடும்பத்திற்கு ஒரு கிலோ பருப்பும் மாதந்தோறும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த காலக்கட்டத்தில் தேவைகளும் செலவினங்களும் வருவதை கருத்தில் கொண்டுதான் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

ஊரடங்கை குறித்த நேரத்தில் அமல்படுத்தியதும் மத்தியஅரசு மேற்கொண்ட இதர நடவடிக்கையுமே இதற்குக் காரணம் என்று கூறினார் இநத நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகளை பிரதமா் முதல் அனைவரும் பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

பருவநிலை காரணமாக சளி காய்ச்சல் ஆகியவை அதிகரிக்கும் என்பதால் நாட்டு மக்கள் உடல்நிலையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டாா் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின்கீழ் ஜூலை முதல் நவம்பர் மாதம்வரை ஐந்து மாதங்களுக்கு ரேஷன் கடைகளில் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்திருப்பதை தருமபுரியைச் சேர்ந்த பயனாளி வரவேற்றுள்ளார்

செகண்டஸ் ஏழை மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதற்கு மத்திய அமைச்சர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நாட்டு மக்களின் நலனை பாதுகாப்பதில் பிரதமரின் உறுதிப்பாட்டை இத்திட்டம் எடுத்துக் காட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தொலைநோக்குப் பார்வையுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது என்று பிஜேபி தலைவர் திரு

பி நட்டா பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமரின் உணவு தானியம் வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் ஒருவரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறையான உதயம் திட்டம் இன்று தொடங்குகிறது

இத்திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூலம் பதிவுகள் நடைபெறும் என்றும் தாமாக முன்வந்து தெரிவிக்கும் தகவல்கள் அடிப்படையில் இப்பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அதேநேரத்தில் இப்பதிவுக்கு ஆதார் எண் மிகவும் அவசியம் ஆகும் தமிழகம் முழுவதும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நள்ளிரவு முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது அதேநேரத்தில் நோய்த் தொற்றை தடுக்கும் வகையில் மாவட்டங்களுக்குள் இயக்கப்பட்டு வந்த பேருந்து போக்குவரத்து நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது

இதேபோல் சிறிய மசூதிகள் தர்காக்கள் தேவாலயங்களில் இன்று முதல் பொதுமக்கள் வழிபட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேநேரத்தில் இந்த இடங்களில் தனிமனித இடைவெளி மற்றும் பிற நோய்த் தடுப்பு நடவடிக்கைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுமக்களை மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது

மசூதிகளில் தொழுகை முடிந்தபிறகு கைகுலுக்கவோ கட்டித் தழுவவோ கூடாது என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது

புனித புத்தகங்களை தொடுவது அனுமதிக்கப்படமாட்டாது என்று அரசு கூறியுள்ளது வழிபாட்டுத் தலங்களுக்குள் செல்லும்போது பொதுமக்கள் கைகளை சோப்புப் போட்டு கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ரிப்பன் மாளிகையில் செயல்பட்டு வரும் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை வழங்கும் மையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சண்முக சுந்தரம் அறிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் காய்கறிக் கடைகளும் திங்கள் புதன் சனிக்கிழமைகளில் இறைச்சிக் கடைகளும் செயல்படும் என்று கூறியுள்ளார்

உழவர் சந்தை

சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாநில உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகனின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சாத்தான்குளம் வழக்கில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் காவல்நிலைய விசாரணைக்கு அழைத்துச் சென்ற தந்தையும் மகனும் உயிரிழந்தது தொடர்பாக அந்த காவல்நிலையத்தில் விசாரித்த நீதித்துறை நடுவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அளித்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் வேதனையளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் நீதி கிடைக்க தவறிழைத்த அனைவரையும் குற்றவாளிகளாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களிலும் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

பீகார் அஸ்ஸாம் மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசுகள் சார்பில் நிவாரணப் பணிகள் தொடங்கியுள்ளன சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரவாக மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் சங்கரநாராயணனை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ஏ

சமுத்திரத்தில் தனியார் கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேரில் பார்வையிட்டு உணவு மற்றும் தங்கும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார்

நீலகிரி மாவட்டத்தில் நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டு தளிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட டேவிஸ் டேல் மற்றும் கேத்தி மந்தாடா பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் திரு இன்னகென்ட் திவ்யா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

கடலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு அன்புச்செல்வன் நேற்று ஒய்வு பெற்றதை அடுத்து புதிய ஆட்சியராக திரு சந்திரசேகர் சக்காமூரி நியமிக்கப்பட்டுள்ளார்